வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக் கோரி எதிர்கட்சியினர் தொடர் அமலியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது

மத்திய அரசின் பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் திரு

இந்த விழாவின்போது சவுரி சவுரா நூற்றாண்டுக்கான சிறப்பு

மாநிலங்களவை புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக் கோரி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எதிர்கட்சிகள் இன்று தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பலமுறை ஒத்தி வைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டது முன்னதாக எதிர்கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு பதில் அளித்த மாநிலங்களவைத் தலைவர் திரு

வெங்கைய நாயுடு இதுபற்றி நாளை விவாதம் செய்ய அனுமதிப்பதாக உறுதி அளித்தார் ஏற்கனவே அரசுக்கும் விவசாயிக்கும் இடையே பல சுற்று பேச்சு வார்த்தை நடந்துள்ளது என்றும் குடியரசுத் தலைவரின் உரையிலும் விவசாயிகளின் போராட்டம் இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை முடித்த பின்னர் வேளாண் சட்டம் குறித்த விவாதத்தை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் இருப்பினும் தொடர்ந்து பல முறை அவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையிலும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அமள்ளியில் ஈடுபட்டதால் அவை நாளை வரை ஒத்திவைப்பதாக திரு வெங்கைய நாயுடு அறிவித்தார் தமிழக ஆளுநர் உரை தமிழக அரசின் சிறப்பான நடவடிக்கைகளால் மாநிலத்தில் க்ோவிட் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அம்மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார்

தமிழகத்தில் தமிழ் ஆங்கிலம் இரு மொழிக் கொள்கை தொடர்ந்து பின்பற்றப்படும் என்றார்

காவிரி மற்றும் அதன் கிளை நதிகளின் குறுக்கே கர்நாடக அரசு நீர் தேக்கத்தையோ அல்லது திசை திருப்பும் அமைப்புகளையோ கட்டுவதை அனுமதிக்க கூடாது என்று மத்திய அரசிடம் வலியுறுத்தி உள்ளதாகவும் மேகதாது திட்த்தை நிராகரிக்க வேண்டும் என்றும் மீண்டும் வலியுறுத்தி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

ஆளுநரின் செயல் மற்றும் அஇஅதிமுக அரசை கண்டித்தும் தமது கட்சி வெளிநடப்பு செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக ஆளுநர் உரை தொடங்கிய போது எதிர்கட்சித் தலைவரும்உறுப்பினர்களும் எழுந்து நின்று ஆளுநரை பேச வி டாமல் குரல் எழுப்பினர்

நாராயணசாமி கூறியுள்ளார்

இதை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாரயாணசாமி பிரதேச காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு

வி சுப்ரமணியம் மற்றும் கட்சி பிரமுகர்கள் மறைந்த தலைவரின் உருவப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

இதை முன்னிட்டு புதுச்சேரி தி மு க

தெரிவித்துள்ளார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க்அறிவித்துள்ளார்